ராம்நாத் கோவிந்த் இன்று விருதுகளை வழங்கினார்

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன திமுக வும் அஇஅதிமுக வும் தங்களின் தேர்தல் அறிக்கைகளை இன்று வெளியிட்டுள்ளன இனி விரிவான செய்திகள் பாதுகாப்புத்துறையில் வீரச்செயல் புரிந்த மற்றும் குறிப்பிடத்தக்க சேவை புரிந்த வீரர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கி கவுரவிக்கும் விழா டெல்லியில் குடியரசு தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்றது

ஜம்மூ காஷ்மீரில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது அபாரமான வீர செயல் புரிந்து நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர் விஜயகுமார் மற்றும் சிஆர்பிஎப் வீரர் கான்ஸ்டபிள் பிரதீப் குமார் பாண்டா ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய முறையில் கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக லெப்டினென்ட் ஜெனரல் அனில்குமார் பட் ற்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி முப்படை தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர்

இதற்கான தேர்தல் அறிவிக்கை இன்று காலை வெளியிடப்பட்டது

புதுச்சேரி மக்களவை தொகுதியில் முதல் வேட்பாளராக கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த திரு அருணாச்சலம் அகில இந்திய மக்கள் கழகம் சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் அருணிடம் அவர் தமது வேட்புமனுவை சமர்ப்பித்தார்

வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளர்களுக்கு பல்வேறு கட்டுபாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது இதன்படி வேட்பாளர் கூட்டமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இயலாது

தேர்தலின் போது வேட்பாளர்களின் செலவினங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தேர்தல் செலவினங்கள் கண்காணிப்புக்குழு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின்போது செய்யும் செலவுகளையும் கண்காணிக்கும்

பாரதீய ஜனதா கட்சியின் மத்திய தேர்தல் குழு புதுடெல்லியில் இன்று மாலை கூடுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியல் அப்போது இறுதி செய்யப்படும் இந்த பட்டியலில் முதலாவது மற்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களுக்கான பாஜக வேட்பாளர்கள் இடம் பெறுவார்கள் காங்கிரஸ் கட்சியும் தனது ஐந்தாவது வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்ட நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் புதுடெல்லி விரைந்துள்ளனர் புதுச்சேரி மக்களவை தேர்தல் இம்முறை காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி சார்பில் என் ஆர் காங்கிரசும் போட்டியிடுகின்றன இருகட்சிகள் சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

கடந்த தேர்தலில் அனைத்து முக்கிய கட்சிகளும் கூட்டணியின்றி தனியே போட்டியிட்ட நிலையில் இம்முறை அஇஅதிமுக பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் வேறு சில கட்சிகள் ஒரு கூட்டணியாகவும் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் மற்றும் வேறு சில கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிடுகின்றன

திமுக வும் அஇஅதிமுக வும் மக்களவை தேர்தலுக்கான தங்களின் தேர்தல் அறிக்கைகளை இன்று வெளியிட்டுள்ளன திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கட்சியின் தேர்தல் அறிக்கைளை வெளியிட்டு பேசுகையில் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத்தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய முறை அமல்படுத்தப்படும் என்றும் மாணவர்களுக்கான கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் கூறினார்

கேபிள் டிவி கட்டணம் குறைக்கப்படும் என்றும் திரு

க ஸ்டாலின் கூறினார் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயித்தில் பழைய நடைமுறை கொண்டுவரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் வெளியிட முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி பெற்றுக்கொண்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கக்கோரி வலியுறுத்தப்படும் என்றும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின்கீழ் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் ரூ

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் அருண் ஏற்கனவே பொது மக்கள் வர்த்தகர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளார்

தேர்தல் கால சோதனைகள் நிறைவேற்று நீதிபதி ஒருவரின் முன்னிலையில் மேற்கொள்ளப்படும் என்றும் சோதனை நடைமுறைகள் வீடியோ படம் எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார்

அழிக்கப்பட்டுள்ளன தேர்தல் காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை எடுத்துச் செல்லக் கூடாது என்று மாவட்ட குற்றவியல் நீதிபதி என்கிற முறையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருப்போர் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுவையில் தேர்தலையொட்டி காவல் துறை சிறப்பு கட்டுப்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது காவல் துறை கண்காணிப்பாளர் திரு

மதுக் கடை உரிமையாளர்கள் மற்றும் அச்சக உரிமையாளர்களுடன் காவல் துறை கூட்டங்களை நடத்தி தேர்தல் கால விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் அருண் எமது நிருபருக்கு அளித்த பேட்டியில் ஒரு பகுதி

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்துகொள்ளும் வசதி குறித்த செயல்விளக்க பிரச்சார வாகனம் இன்று மண்ணாடிப்பேட்டை திருபுவனை மற்றும் வில்லியனூர் பகுதிகளில் இயக்கப்பட்டது மற்றொரு விழிப்புணர்வு வாகனம் இன்று காலை அமைச்சரவை அலுவலகப் பகுதியிலும் தொடர்ந்து மாலை வரை கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அலுவலகத்திலும் நிறுத்தப்பட்டது புதுவையில் ஆளும் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மாற்று கட்சியனரை தன் பக்கம் இழுத்து வருவதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

புதுவையில் சுதேசி பாரதி பஞ்சாலைகளை சேர்ந்த அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்கள் சம்பள நிலுவைகளை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சுதேசி பஞ்சாலை முன்பாக கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

கோவாவின் புதிய முதலமைச்சராக இன்று அதிகாலை பதவி ஏற்ற திரு பிரமோத் சாவந்த் தமது அரசின் பெரும்பான்மையை நாளையே சட்டமன்றத்தில் நிருபிக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாளைய தினம் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துமாறு ஆளுநர் திருமதி மிருதுளா சின்ஹாவிற்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத் துறையில் வீரச் செயல் புரிந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று விருதுகளை வழங்கினார்

பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை இறுதிச் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன திமுக வும் அஇஅதிமுக வும் தங்களின் தேர்தல் அறிக்கைகளை இன்று வெளியிட்டுள்ளன